ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை ஐ நா பொருளாதார மற்றும் சமூகப் பேரவையின் உயர்நிலை அமர்வில் காணொளி காட்சி மூலம் முக்கிய உரை நிகழ்த்துகிறார் நார்வே பிரதமர் திருமதி எர்னா சோல்பெர்க் ஐ நா தலைமைச் செயலர் திரு அண்டோனியோ குட்டரேஸ் ஆகியோரும் இதில் உரையாற்றுகிறார்கள்

ஐ நா பாதுகாப்பு சபையின் நிரந்தரமல்லாத உறுப்பினராக அண்மையில் இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து பல்வேறு ஐ நா உறுப்பு நாடுகளின் கூட்டம் ஒன்றில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றுவது இதுவே முதல் முறையாகும் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று கிழக்கு லடாக் பகுதியில் உள்ள முன்னணி ராணுவ நிலையை நேரில் சென்று பார்வையிட்டார்

முன்னதாக லே நகரில் இந்திய ராணுவத்தினருக்கும் விமானப் படையினருக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பின் செயல் விளக்கத்தையும் பாதுகாப்பு அமைச்சர் பார்வையிட்டார் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் தலைமை ராணுவ தளபதி ஜெனரல்

எம் நரவானே மற்றும் உயர்நிலை ராணுவ அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர்

நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்துள்ளார்

சுயசார்பு இந்தியா வை கட்டி அமைக்க புதுமையான தீர்வுகளை தொழில் முனைவோர் கண்டுபிடிக்க வேண்டுமென பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் இன்று புதுடில்லி யில் உத்யமி உத்சவ் தொழில்துறை விழாவில் உரையாற்றிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி யின் சுயசார்பு இந்தியா திட்டத்தில் இளம் தொழில் முனைவோருக்கு முக்கியப் பங்கு இருப்பதாகவும் இவர்கள் கொரோனா வாய்ப்புகளாக மாற்றிக்கொள்ள சவால்களை வேண்டுமென்றும் கூறினார்

பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் விவசாயிகளை நடப்பு காரிஃப் பருவத்திற்கான பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் சேர்க்கும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன

காப்பீட்டு நிறுவனங்களுக்கான எஞ்சிய பிரிமியம் தொகையை மத்திய மாநில அரசுகளே மானியமாக செலுத்தும் என்றும் இத்திட்டத்தில் விவசாயிகள் சேர பதிவுக் கட்டணம் கிடையாது என்றம் அறிவிக்கப் பட்டுள்ளது விவசாயிகள் அனைவரும் இதை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் வீடியோ செய்தி ஒன்றில் கேட்டுக் கொண்டுள்ளார்

ராஜஸ்தான் மாநிலத்தின் முன்னாள் துணை முதலமைச்சர் திரு சச்சின் பைலட் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு திரும்பி கட்சியின் இடைக்காலத் தலைவர் திருமதி சோனியா காந்தி யின் அறிவுரைப்படி செயல்பட வேண்டுமென புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் கட்சிக்கான திரு சச்சின் பைலட் டின் பணிகளை கட்சியில் அனைவருமே அங்கீகரிப்பதாக ட்விட்டரில் அவர் கூறியுள்ளார்

மாஹே யில் கொரோனா நோயாளிகள் எவரும் இல்லை

மோகன்குமார் தெரிவித்துள்ளார் இவர்கள் மூவருமே சர்க்கரை நோய் உள்ளிட்ட வேறு கோளாறுகளால் பாதிக்கப்பட்டு இருந்தவர்கள் என்றும் அவர் கூறினார் முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் அனைவரும் கொரோனா தொற்று குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் முகக் கவசம் உள்ளிட்ட விதிழுறைகளை ஆரோக்கிய சேது மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்துகொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் மோகன்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார்

புதுச்சேரியில் சட்டமன்றக் கூட்டத்தொடர் நடைபெற இருப்பதால் சட்டமன்ற வளாகத்தை மூடிவைத்து கிருமி நீக்கம் செய்ய பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் கோரியுள்ளார்

சாத்தியப் பட்டால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் மீண்டும் கொரோனா பரிசோதனை செய்யலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் புதுச்சேரியில் அரசின் வருவாயைப் பெருக்க கலால் வரி கழகம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும் திரு அன்பழகன் கோரியுள்ளார் தமிழகத்தில் சித்தா மருந்துகள் மூலம் கொரோனா நோயாளிகள் பலர் குணமடைந்திருப்பதை கருத்தில் கொண்டு புதுச்சேரியில் கொரோனா சிகிச்சைக்கான பிரத்தியேக சித்தா மருத்துவமனை ஒன்றை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென புதுச்சேரி மக்கள் விழிப்புணர்வு சங்கத்தின் தலைவர் திரு

ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்